அதிகாரிதிரு

தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

வென்றுள்ளது

தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது மதுரைமாவட்டத்திற்குஉட்பட்டசோழவந்தான் மேலுர் மதுரைகிழக்குஉள்ளிட்டதொகுதிகளில் அடுஅகிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமி இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டார் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் விவசாயிகள் விவசாயதொழிவாளர்கள் ஆகியோர் சமுதாயத்தில் ஏற்றம் பெறவேண்டும் என்பதைஅஇஅதிமுகஅரசுகடமையாககொண்டுசெயல்படுவதாகஅவர் கூறினார் திருவண்ணாமலையில் இன்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் திமுகஅரசுஅமைந்ததும் ஆன்மிகபணிகளைசிறப்பாகசெயல்படுத்தும் என்றுகூறினார் தமிழகஆலயங்களில் குடமுழுக்கிற்காகஆயிரம் கோடி சரூபாய் ஒதுக்கீடுசெய்யப்படும் என்றும் கோவில் பகுதிநேரணழியர்களின் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் செஞ்சியில் திரு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டதமாகாதலைவர் திரு ஜி கேவாசன் தமிழகஅரசின் திட்டங்கள் தொடருவதற்கு தங்களதுகூட்டணிக்குவாக்களிக்குமாறுகேட்டுக்கொண்டார் ஈரோடுமாவட்டம் மொடக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டுபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபிஜேபிமேலிடப் பொறுப்பாளர் திருசி டி ரவி வருமானவரித்துறைகதந்திரமானஅமைப்பு என்றும் கிடைத்ததகவலின் அடிப்படையில் சோதனைமேற்கொண்டுவாவதாகவும் கறுப்புப் பணம் வைத்திருப்பவர்களேகவலைப்படவேண்டும் என்றும் கூறினார் சாதி மகபேதமற்ற ஊழல் சமத்துவமானஆட்சிஅமைக்கஅமமகமற்றம் அற்ற கூட்டணிகட்சிவேட்பாளர்களைஆதரிக்கவேண்டும் என்றுஒசூரில் இன்றுநடைபெற்றபிரச்சாரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டிவிதினகரன் கேட்டுக்கொண்டார் சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாகமாவட்டவாரியாகளமதுசெய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவதுகளூர் மாவட்டம்

புதுதில்லியில் இன்றுநடைபெற்றபோட்டியில் ராகிசர்னோபத் சின்கியாதவ் மனுபாகர் ஆகியோர் கொண்டஅணி போலந்த் அணியைவென்றது